குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கைய்ய நாயுடு திருச்சி தேசிய கல்லூரியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை இன்றுமாலை துவக்கி வைக்கிறார்

தமிழகத்தில் ரேசன் அரிசி கடத்துவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிட்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் பி

சிந்து தோல்வியை தழுவினார்

திருச்சி தேசிய கல்லூரியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை இன்றுமாலை துவக்கி வைக்கும் அவர் நாளை காலை றீரங்கம் றீமத் ஆண்டவன் கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு உரை நிகழ்த்துகிறார்

திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று எச்சரித்தார் முதல்முறை கடத்துபவர்களுக்கு தண்டனையும் தொடர்ந்து கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் குண்டர் சட்டத்தில் அவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு நாளை மறுநாள் வரை அந்தந்த நியாய விலைக்கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று கூறிய அவர் விடுபட்டவர்கள் வரும் திங்கட்கிழமை அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்றார்

முன்னதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நேற்று சென்னை தலைமை செயலகத்திலிருந்து இப்புதிய பேருந்துகளை பார்வையிட்டார் பயணிகளின் நலனை கருத்தில்கொண்டு அரசின் அகில இந்திய மோட்டார் வாகன தர கட்டுப்பாடு மையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இப்பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதுதொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் பொங்கல் திருநாளை துறை முன்னிட்டு முக்கியமான வழித்தடங்களில் இப்பேருந்துகள் இயக்கப்படும் என்றார்

இதன்படி வாடிக்கையாளர்களின் வீடியோ அடையாளங்களை வங்கிகள் பயன்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளன இதனால் வெளிநாட்டில் உள்ள வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள்

தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லையப்பர் அருள்மிகு காந்திமதி அம்பாள் தென்காசி அருள்மிகு குற்றாலநாதர் காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் உள்ளிட்ட திருக்கோவில்களிலும் திரளான பக்தர்கள் ஆருத்ரா தரிசனம் செய்தனர்

வரும் செப்டம்பர் மாதம் இறுதிவரை நடைபெறும் இப்பணிக்கான கணக்கெடுப்பு கைபேசி செயலியின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது

ஹிந்தி மொழியை வெளிநாடுகளில் பிரபலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இத்தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது

இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

ரத்னா இன்று துவக்கி வைத்தார்